சரக்கு விமானங்கள் மூலம் நாட்டில் உள்ள பல்வேறு பகுதிகளுக்கு மருத்துவ உபகரணங்கள் கொண்டுசெல்லப்படுவதை மத்திய அரசு உறுதி செய்து வருகிறது

எடப்பாடி கே

கொரோனா அறிகுறி இருக்கும் நபர்கள் மட்டுமே பரிசோதிக்கப்படுவதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு உயர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் எடுத்துரைத்தார்

கொரோனா உயிர் தொடர்பான விஷயம் என்றும் இதன் வீரியம் பாமர மக்களுக்கு தெரியவில்லை என்றும் முதலமைச்சர் கவலை வெளியிட்டுள்ளார் மக்களை பாதுகாக்கவே சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்ட அவர் இதுபோன்ற ஒரு சவாலான நிலையை தமிழகம் இதுவரை எதிர்கொண்டதில்லை என்றும் குறிப்பிட்டார் பொதுமக்கள் தங்களை தனிமைப்படுத்திக்கொண்டால் மட்டுமே இந்நோயிலிருந்து தங்களை காத்துக்கொள்ள முடியும் என்று தெரிவித்தார்

தமிழகத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வெளி மாநிலங்களிலிருந்து கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்

முன்னதாக முதலமைச்சர் சென்னை தலைமை செயலகத்தில் கொரோனா நோய் குறித்து தலைமைசெயலர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் இக்கூட்டத்தில் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் மாநில பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு

சந்தைகளில் ஒரு மீட்டர் தொலைவை ஒருவருக்கொருவர் பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சகம் எடுத்துரைத்தது மேலும் வயதானவர்கள் அடிக்கடி கை மற்றும் முகத்தினை சோப்பினால் கழுவிக்கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் வீட்டின் உள்ளேயே இருக்குமாறும் வெளி நபர்களை சந்திப்பதை தவிர்க்குமாறும் வலியுறுத்தியுள்ளது

காற்றாலைகள் மற்றும் சூரிய சக்தி மின்சாரம் மத்திய தொகுப்பிலிருந்து கிடைக்கும் மின்சாரம் உள்ளிட்டவைகள் போதுமானதாக இருப்பதால் அனல்மின் நிலையங்களில் பெருமளவு உற்பத்தி நிறுத்தப்பட்டிருப்பதாக கூறினார்

சம்பத் கடலூர் மாவட்டத்தில் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மாநில தொழில்துறை அமைச்சர் திரு

சம்பத் தலைமையில் இன்று ஆலோசனைக்கூட்டம் நடைபெற்றது பின்னர் இதுகுறித்து பேசிய அமைச்சர் இனி வரும் நாட்களில் பொதுமக்கள் மேலும் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்குமாறு அறிவுறுத்தினார்

மாவட்டம் முழுவதும் கிருமி நாசினிகள்தெளிக்கப்பட்டு தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார்

்போன் செயலி மூலம் கண்காணிக்கப்பட்டு வருவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு செல்வ நாகரத்தினம் தெரிவித்துள்ளார்